அமல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதம் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

பெய்யும் என்று வானிலை ஆய்வுமையம் எச்சரித்துள்ளது

புதிய சாதனை படைத்துள்ளார் இனி விரிவான செய்திகள் அண்டை நாடுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் சாகர் திட்டம் அமல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இத்தொடர்பாக தமது டுவிட்டர் பக்கத்தில் தமிழில் பதிவிட்டுள்ள பிரதமர் உள்கட்டமைப்பு அபிவிருத்தி இந்திய குடியிருப்புகள் கட்டும் திட்டம் குரியகலா திட்டம் மற்றும் சமூக வளர்ச்சித் திட்டங்கள் போன்றவை இலங்கையில் வாழும் மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இலங்கையில் வாழும் சகோதர சகோதரிகளுக்கு இந்தியா உறுதுணையாக இருக்கும் என்றும் பிரதமா் கூறியுள்ளா்

இலங்கை அதிபருடன் நடந்த சந்திப்பு ஆக்கபூர்வமாக அமைந்திருந்ததாகவும் இலங்கை அனைத்து வகையிலும் வலுவான வளர்ச்சி பெற்ற நாடாக விளங்கவேண்டும் என்பதே இந்தியாவின் விருப்பம் என்று குறிப்பிட்டாள் இலங்கையில் தமிழர்கள் அமைதியாக வாழ்வதற்கான சூழலை ஏற்படுத்தவும் சம உரிமை நீதி ஆகியவற்றை பெற்று அவர்கள் கண்ணியத்துடனும் மரியாதையுடனும் நடத்தப்படுவதற்கு இவங்கை அரசு தொடர்ந்து நடவடிக்கைகளை முன்னெடுத்துச் செல்லும் என்பதில் இந்தியா மிகுந்த நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார் இருநாடுகளுக்கு இடையேயான மீனவர்கள் பிரச்சினை நீண்டகாலமாக இருந்து வருகிறது என்றும் இருப்பினும் இந்திய மீனவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட படகுகளை விடுவிக்க இலங்கை அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று இலங்கை அதிபர் தெரிவித்தார் இலங்கையின் வளர்ச்சியில் இந்தியா பங்கேற்க விரும்புவதாக குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்திருக்கிறார் குடியரசுத்தலைவா் மாளிகையில் இலங்கை அதிபா் திரு கோத்தபய ராஜபக்சேவுக்கு அளிக்கப்பட்ட விருந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர் இரு நாடுகளுக்கிடையேயான இருதரப்பு மற்றும் வர்த்தக உறவுகளை வலுப்படுத்துவதற்கு இந்தியா நடவடிக்கை மேற்கொண்டுவருவதாக தெரிவித்தாா் அண்டை நாடு என்பதால் இரு நாடுகளின் வளர்ச்சியும் ஒன்றுக்கொன்று பிணைந்துள்ளதாக குறிப்பிட்ட அவா் இலங்கையில் வாழும் மக்களுக்கு பயனளிக்கும் விதத்தில் திட்டங்களை செயல்படுத்த இந்தியா விரும்புவதாக கூறினார்

புனேயில் உள்ள ராணுவ முகாமில் இரு நாட்டு படைகளும் ஒத்திகையில் ஈடுபட உள்ளதாக எமது இலங்கை செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இரண்டு வாரம் நடைபெறம் இந்த கூட்டு ஒத்திகையில் ராணுவ தொடர்பான செயல்பாடுகள் மேற்கொள்ளப்படும்

அனைத்து தங்க நகைகள் மற்றும் பழங்கால நகை மற்றும் பொருட்களுக்கு அரசு முத்திரை கட்டாயமாக்கப்படும் என்று மத்திய நுகாவோர் விவகாரங்கள் துறை அமைச்ச் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் கூறியுள்ளா்

இதற்கான அறிவிக்கை அடுத்த ஆண்டு ஜனவரி வெளியிடப்படும் என்று தெரிவித்த அமைச்சர் அறிவிப்பு வெளியான ஒராண்டுக்குள் நகை விற்பனையில் ஈடுபடும் மொத்த வியாபாரிகளும் சில்லரை வியாபாரிகளும் இந்த நடைமுறையை கடைப்பிடிக்க வேண்டும் என்றார்

சென்னை காஞ்சிபுரம் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் அடுத்த இரண்டு நாட்களுக்கு இத்தொடரும் என்றும் வானிலை ஆய்வுமைய இயக்குநர் திரு புவியரசன் தெரிவித்துள்ளார்

கடந்த இரண்டு நாட்களாக பெய்துவரும் கனமழை காரணமாக நெல்லை மாவட்டத்தில் பாபநாசம் அணைக்கு வரும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது

தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்துவரும் மழையால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது சிவகங்கை மாவட்டத்தில் மழை காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகள் பகுதிகளில் நேற்று இரவுமுதல் அவ்வப்போது மழை பெய்துவருகிறது

வடசென்னை பூரீபெரும்புதூரில் உள்ள தொழிற்சாலைகளின் தேவைகளுக்காக சுத்திகரிக்கப்பட்ட நீர் வழங்கப்படும் என்று கூறினார்

தமிழகத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதற்கான பணிகள் விரைவில் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சுகாதாரத் துறை அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்தன் உறுதியளித்துள்ளதாக மாநில குடும்பநலத் துறை அமைச்சா் டாக்டா் விஜயபாஸ்கா் தெரிவித்துள்ளாா்

இருவரி செய்திகள் ஜப்பான் நாட்டின் முன்னாள் பிரதம் யாசுஹீரோ நாக்கசோல் நேற்று காலமானாள்

அவரது மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் லண்டன் மாநகரில் பிரச்சித்திபெற்ற பாலத்தில் அடையாளம் தெரியாத நபர் கத்தியால் தூக்கிய சம்பவத்தில் இருவர் உயிரிழந்தனர் மூவர் காயமடைந்தனர் ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவைக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு சற்றுநேரத்தில் தொடங்குகிறது

மகளிர் பிரிவில் சானியா ஷேக் மூன்றாவது முறையாக சாதனையாளர் பட்டம் வென்றார் அபய்சிங் ஷெகான் இளையோா் ஆடவருக்கான தங்கப் பதக்கத்தையும் பா்னாஸ் தாலிவால் மகளிருக்கான தங்கப் பதக்கத்தையும் வென்றனர்